எடப்பாடி கே பழனிசாமி தேவர் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் முன்னேற்பாட்டு பணிகள் முடுக்கி விடப்பட்டிருப்பதாக வருவாய் நிர்வாக முதன்மை செயலர் டாக்டர் ஜெ

வெங்கய்ய நாயுடு அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு பிராந்திய மொழி பயன்பாட்டின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் மக்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு தேவை என்றும் அவர் எடுத்துரைத்தார்

இந்த கருத்தரங்கில் காற்றின் தரம் புற்றுநோய் சிகிச்சை நோய் சுற்றுச்சூழல் மாசு சவால்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நுண்மின் தொழில்நுட்பம் நச்சு இயல் போன்றவை குறித்து விவாதங்கள் இடம்பெற உள்ளன

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கேவாடியாவில் அவரது சிலைக்கு நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் மாரத்தான் ஓட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு

வேற்றுமையில் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பியூஷ் கோயல் தொழில் வாத்தக துறை தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக்குழுவின் ஆய்வறிக்கையை மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் புதுதில்லியில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார் இதன் ஒருபகுதியாக மாநில தொழில் துறை அமைச்சர்களின் மாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்கு மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் புதுதில்லிக்கு சென்றுள்ளார்

இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு செல்லூர்

ராஜு திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் அவரது சமாதியில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இன்றுகாலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக சார்பில் கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் அமைந்திருக்கும் அவரது திருவுருவச்சிலைக்கு அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னதாக முதலமைச்சர் நேற்று மதுரையில் தேவர் ஜோதி தொடர் ஆட்டத்தை தொடங்கிவைத்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையை முன்னிட்டு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன உலக சிக்கன நாள் உலக சிக்கன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மக்கள் அஞ்சலகங்களில் செயல்படுத்தப்பட்டுவரும் சிறுசேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் சிறுசேமிப்பு திட்டங்களில் செலுத்தப்படும் தொகை மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் மழை இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் இடையே நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுநிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அனைத்து மாவட்டங்களிலும் மழை நிலைமையை சமாளிக்க மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார்நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார்

மணல் தெரு விக்டோரியா சாலை ரயில்நிலைய சாலை பாளை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆயிரம் ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள உப்பளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு பல உப்பளங்கள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியுள்ளன

சிவகங்கை தூத்துக்குடி நெல்லை வேலூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

தேனி மழை தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக சுருளி கும்பக்கரை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு கற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

அண்ணாதுரை ஆணையிட்டுள்ளார்

ரத்னா தெரிவித்துள்ளா் அரியலூர் ஒன்றியத்தின் ராஜீவ் நகர் பகுதியில் வீடுவீடாக சென்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்கவும் பள்ளி மாணாக்கர் குடிநீரை காய்ச்சி பருகவும் கேட்டுக்கொண்டார்

சிவராசு கேட்டுக்கொண்டுள்ளார்